இந்தபட்டியல் இறதிபானது அல்லஎன்றும் வரைவு பட்டியல் தான் என்றும் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெளிவுபடுத்தியுள்ளார் குறிப்பிட்டதானியங்களையேபயிர்செய்யும் முறையைகைவிட்டுதிணைவகைள் பருப்பு பழங்கள் காய்கறிகள் போன்றபயிர்களைபயிரிடுமாறுவிவசாயிகளைகுடியரசுதுணைத் தலைவர் திருவெங்கையநாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார்

உடல்நிலைசீராகஉள்ளதென்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது

இது பற்றிகுவாஹத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்தியதலைமைபதிவாளர் திருசைலேஷ் இந்தநாள் வரலாற்றுசிறப்புமிக்கநாள் என்றுகுறிப்பிட்டார் இன்றையவரைவு பட்டியலில் இடம் பெறாதவர்கள் தங்களின் பெயர்களைசேர்த்தகொள்வதற்குவாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் கூறினார்

அஸ்ஸாம் மாநிலதேசியகணக்கெடுப்பு பதிவு ஒருங்கிணைப்பாளர் திருபிரத்திக் ஹஜேலாபேககையில் எந்தகாரணத்துக்காகவரைவு பட்டியலில் பெயர் இடம் பெறவில்லைஎன்பதுவெளியிடப்படும் என்றுகூறினாா்

தேசியமக்கள் தொகைகணக்கெடுப்பு வரைவு அறிக்கைதொடர்பாகசிலஎதிர்கட்சிகள் அஸ்ஸாம் மேற்கொண்ட ஆட்சபேனையால் எழுந்தஅமளியைஅடுத்துநாடாளுமன்றமாநிலங்களவைகூட்டம் இன்றுநண்பகல் வரைஒத்திவைக்கப்பட்டது இதன் இறுதிஅறிக்கைகுறித்துபிரதமா் திருநரேந்திரமோடிஅவையில் பதிலளிக்கவேண்டுமென்றதிரிணாமூல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள் கேள்விநேரம் முடிந்ததும் அவா்கள் அவையிள் மையப்பகுதிக்குவந்தகோஷம் எழுப்பினா் இந்தபிரச்சனைகுறித்தஉள்துறைஅமைச்ச் திரு ராஜ்நாத் சிங் பதிலளிப்பார் என்றுஅவைத் தலைவர் திருவெங்கையநாயுடு கூறியபோதிலும் அமைதிதிரும்பாததால் கூட்டத்தைநண்பகல் வரைஅவா் ஒத்திவைத்தாா் குறிப்பிட்டதானியங்களையேபயிர்செய்யும் முறையைகவிட்டுதிணைவகைள் பருப்பு பழங்கள் காய்கறிகள் போன்றபயிர்களைபயிரிடுமாறுவிவசாயிகளைகுடியரசுதுணைத் தலைவர் திருவெங்கையநாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னைஎம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சிநிறுவனத்தில் நேற்றுநடைபெற்றநிகழ்ச்சியில் கலந்துகொண்டுபேசியஅவர் ஊட்டச்சத்துகுறைபாடுமிகப்பெரியபிரச்சினையாகஉள்ளதுஎன்றுகுறிப்பிட்டார் சிறுதானியங்களைபயரிடுவதன் மூலம் சத்தாணஉணவு பொருள் கிடைப்பதுடன் மண்வளமும் அதிகரிக்கும் என்றார் சிறுதானியங்களைஅதிகமாகபயிரிடுவதன் மூலம் தற்போது இறக்குமதிஆகும்

அவருடன் துணைமுதலமைச்சர் திரு ஓ பள்னீர் செல்வம் மற்றும் சிலஅமைச்சர்களும் சென்றிருந்தார்கள் திமுகதலைவர் திரு மு கருணாநிதியின் உடல்நிலைசீராகிவருகிறதுஎன்றுஅவர் சிகிச்சைப் பெற்றுவரும் தனியார் மருத்துவமனைகூறியுள்ளது மருத்துவர்கள் குழு தொடர்ந்துஅவரதுடடல்நிலையைகண்காணித்துவருவதாகஅதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவரதுஉடல்நிலையில் முன்னேற்றம் இருப்பதால் திமுகதொண்டர்கள் மருத்துவமனைமுன் கூடி நிற்கவேண்டாமென்றுதிமுகசெயல்தலைவா் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளாா்

தலைநகர் பாட்னாவில் தாழ்வானபகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது

இந்தவெள்ளத்தைஅடுத்துஅனைத்துபள்ளிகளிலும் விடுமுறைஅறிவிக்கப்பட்டது

பிஜேபிமாநிலங்களவைஉறுப்பினா் திருநாராயன் ரானே அவரதுமகன் சுட்டமன்றஉறுப்பினா் திருநிதேஷ் ரானேமற்றும் மராத்தாவகுப்பினரின் தலைவர்களுடன் நடத்தியபேச்சுக்குபின் முதலமைச்சர் இதனைதெரியித்தார்

அமைதிகாக்குமாறுமராத்தா சமூகத்தினருக்குஅவர் வேண்டுகோள் விடுத்தார் அவர்களின் கோரிக்கைகுறித்துமாநிலபிற்படுத்தப்பட்டோர் நலஆணையம் ஒருமாதத்துக்குள் அரசிடம் அறிக்கைகொடுக்குமென்றும் மஹராஷ்டிரசுட்டமன்றம் பிரேத்தியமாககூட்டப்பட்டு இந்தஅறிக்கைமீதுவிவாதம் நடைபெற்றுஅதன் பின்னா் மேல் நடவடிக்கைஎடுக்கபடுமென்றும் முதலமைச்சா் கூறியிருக்கிறாா் பிரதமமந்திரியின் திறன் மேம்பாட்டுதிட்டத்தின் கீழ் ராமநாத புரம் மாவட்டத்தில் வழங்கப்படும் பயிற்சி அதனால் பயன்பெற்றோரின் நிலைமுதலியகுறித்துளமதசெய்தியாளர் விகார்த்திகேயன் நேரில் சென்றுதகவல் திரட்டியுள்ளார்

அவரைமீட்பதற்குமலேசியாவிற்கான இந்தியதாதர் திருமிர்துல் குமார் பெரும் பங்காற்றியதாகஅவர் குறிப்பிட்டுள்ளார் ஜோகர் மாகாணத்தில் கடத்தல் காரர்களிடமிருந்து சஞ்சீவ் மீட்கப்பட்டதாகமலேசியாவில் இந்தியதூதரகம் தெரிவித்துள்ளது மஹாராஷ்டிராமாநிலம் ராய்காட் மாவட்டத்தில் ஏற்பட்டபேருந்துவிபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தில் ஒருவருக்குகருணைஅடிப்படையில் அரசுப்பணிவழங்கப்படும் என்றுமாநிலஅரசுகூறியுள்ளது

எஞ்சிய பேரின் குடும்பத்தினருக்குசிறப்பு சலுகைஅடிப்படையில் ஏதேவும் ஏழு ஒரு அரசுப்பணிவழங்கப்படும் என்றுஅவர் கூறினார்

ஆற்றின் கரையோரப் பகுதியில் வாழ்ந்தமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்குஅனுப்பபட்டுள்ளனர்

இந்தியாவின் பிவிசிந்து ப்ரீகாந்த் பிரணாய் மற்றும் சாய்னாநேவால் உட்படபவர் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர்